அளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அமெரிக்க அதிடர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார்

அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ஐதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது

குஜாத் மாநிலம் ஹசிராவில் படகு போக்குவரத்து முனையத்தை நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பின்னர் ஹாசிரா கோஹா இடையே படகு சேவையையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார்

அத்துடன் வால்மீகி நகர் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

முன்னதாக திருப்பூரில் கால்நடை மருத்துவக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார்

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டபிறகே முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள வால்போரா என்ற கிராமத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல் துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்த கூட்டுப்படையினர் நடத்திய பதில் தங்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இந்நிலையில் ஐனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் தொடர்ந்து முன்னேறி வருகிறார்

குடியரசு கட்சி வலுவாக உள்ள ஜார்ஜியா மாகாணத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த திரு ஜோ பைடன் முன்னிலை வகிக்கிறார் பென்சில்வேளியா அரிசோனா வடக்கு கரோலினா மற்றும் நிவேடா மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் அரிசோனா நிவேடா மாகாணங்களில் ஜோ பைடனும் பென்சில்வேனியா வடக்கு கரோலினா மாகாணங்களிலும் டொனால்ட் டிரம்பும் முன்னிலை பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

கர்நாடகாவில் இந்தாண்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பெங்களுருவில் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் பரவல் மற்றும் கற்றுச்சூழல் மாசு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பட்டாககள் விற்பனைக்கும் அதனை வெடிப்பதற்கும் தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

இது குறித்த வழக்கை நீதிபதிகள் ஷின்டே கார்னிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தனர்

மேலும் இவ்வழக்கில் மகாராஷ்டிரா மாநில அரசு தரப்பு மற்றும் புகார் அளித்தவர் ஆகியோரிடமும் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர்

அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெற உள்ள இறுதி போட்டிக்கான இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் தில்லி அணியை எதிர்கொள்ளும்

இறுதி போட்டிக்கு மும்பை அணி ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது